பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் வாங்குவதற்கான பொதுத்துறை நெறிமுறைகளுக்கு மத்தியஅமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

பல்கலைக்கழக மாளியக்குழுவிற்கு மாற்றாக உயர்கல்வி ஆணையத்தை ஏற்படுத்த வகைசெய்யும் வரைவு மசோதாவை மத்தியஅரசு வெளியிட்டுள்ளது

இந்தியா அயர்வாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்தவதற்கான நடவடிக்கைகளை விரைவுப்படுத்தவேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளாா் முக்கியகட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து இணையதளம் வாயிலாக பிரதமர் ஆய்வு மேற்கொண்டார் புதிய மருத்துவக்கல்லூரிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தம் அவர் கேட்டறிந்தார் கிராம சுயாட்சி இயக்கத்தின் முதற்கட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக அவர் கூறினார்

ரயில்வே சாலை மின்சாரம் உள்ளிட்ட எட்டு துறைகளின் செயலாக்கம் குறித்து அவர் ஆலோசனை நடத்தியதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்தியஅரசு செயல்படுத்திவரும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த திட்டங்களின் பயனாளிகளுடன் புததில்லியில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாடனார் ஏழை மக்களின் நலனுக்காக மூன்று முக்கிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வங்கி சேவைகளை கிடைக்க செய்வது சிறு குறு தொழில் தொடங்க உதவுவது சமூக பாதுகாப்பை உறுதிசெய்வது ஆகியவை இந்த நடவடிக்கைகள் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மகளிர் வங்கிகணக்குகள் வைத்திருப்பது அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மூத்த குடிமக்களின் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் ஐநாவின் சிறு குறு தொழில் தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு அவர் பேசினார் துறைகளின் வளர்ச்சிக்காக மத்தியஅரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் இந்த பட்டியலிட்டாள் இந்த நிகழ்ச்சியில் ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வகை செய்யும் திட்டத்தையும் அவர் கொடங்கி வைத்தார் சிறு குறு தொழில் துறையினருக்கான இணையதள சேவையையும் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சிறு குறு தொழில்துறையின் ஏற்றுமதிக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் வாங்குவதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எத்தனாலுக்கான விலையை மாற்றியமைப்பதற்கு இந்த நெறிமுறை வகை செய்துள்ளது

மத்திய சுகாதார சேவையின் கீழ் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு இணையாக இவர்களின் ஒய்வுபெறும் வயது உயர்த்தப்பட்டுள்ளது மூத்த மருத்துவர்களை மருத்துவப்படிப்பு கற்பிப்பதற்கும் பொது சுகாதார சேவை திட்டங்களின் செயலாக்கப்பணிகளில் ஈடுபடுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக இந்தியா சிங்கப்பூர் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது

பல்கலைக்கழக மானியக்குழுவுக்கு மாற்றாக உயர்கல்வி ஆணையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்தியஅரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான வரைவு மசோதாவை மனிதவள மேம்பாட்டுஅமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்குமாறும் மத்தியஅரசு கேட்டுக்கொண்டுள்ளது

இரண்டு ஜி அலைக்கற்றை தொடர்பான வழக்கை விசாரணை செய்த அதிகாரிகள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை செய்யப்படவேண்டியது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஏர்செல் மேக்சிஸ் தொடர்பான வழக்கை விசாரணை செய்துவரும் அமலாக்கப்பிரவு அதிகாரிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை டிவிஷன் பெஞ்ச் இதனை தெரிவித்தது மத்தியஅரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சி பொறுப்பிலிருந்தபோது பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்ட தொழிலதிபர்கள் ராபர்ட் வதேரா மற்றும் விஜய் மல்லையா குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பதில் அளிக்கவேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது

இதன்மீது அப்போது ஆட்சி பொறுப்பை வகித்த காங்கிரஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு சம்பீத் பாத்ரா குற்றம் சாட்டினார் ஜம்முகஷ்மீர் ஆளுநர் திரு என் என் வோராவை பிஜேபி பொதுச்செயலாளர் திரு ராம்மாதவ் இன்று சந்தித்து பேசினார்

சுக்கோய் ரக போர் விமானம் நாசிக் அருகே இன்று விபத்துக்குள்ளானது இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படவுள்ள இந்த விமானத்தில் விமானிகள் இருவரும் பாதுகாப்பாக வெளியேறினர்

அந்நாட்டு இடைக்கால பிரதமருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே இதற்கு காரணம் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

தவறும்பட்சத்தில் சும்பந்தப்பட்ட நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள் ரஷ்பாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ள ஆட்டங்களில் மெக்சிகோ ஸ்வீடனையும் தென்கொரியா ஜெர்மனியையும் எதிர்கொள்கின்றன இரவு பதினொன்றரை மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சுவிட்சர்லாந்து கோஸ்டாரிக்காவையும் பிரேசில் செர்பியாவையும் எதிர்த்து ஆடவுள்ளன நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சாம்பியன்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து மற்றம் புரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் தங்கம் வென்றார்